அளித்துள்ளது தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்து வரும் ஏழாம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா்

விதிக்க வகை செய்யும் அவசர சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித்நாகல் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தேசிய குடிமைப் பணிகள் திறன் மேம்பாட்டுத் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற காணொலி காட்சி வாயிலான அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெிவித்த மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் மற்றும் ஜிதேந்திரசிங் குடிமைப் பணிகளுக்கான மிகப் பெரிய சீர்திருத்தமாக இது இருக்கும் என்று திரு குறிப்பிட்டனர் இந்த திட்டத்தின் கீழ் பிரதம் தலைமையில் மனிதவள மேம்பாட்டு ஆணையம் ஏற்படுத்தப்படும் இந்த குழுவில் ச்வதேச நிபுணர்கள் மத்திய அமைச்சுகள் மற்றும் மாநிலங்களின் முதலமைச்சுகள் இடம்பெறுவார்கள் அரசு அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்குவதற்கென ஆணையம் ஒன்றும் ஏற்படுத்தப்படும் அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகளை கண்காணித்து மதிப்பிடுவதற்கான அனுகுமுறையும் இதில் இடம்பெற்றுள்ளது

அரசு அதிகாரிகளை நாட்டுக்காக சேவை ஆற்றுபவர்களாக உருவாக்குவதற்கு இது உதவிடும் என்று பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று மாஸ்கோ புறப்பட்டுச் சென்றார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சருடனும் அவர் பேச்சு நடத்த உள்ளார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடாளுமன்றத்தின் மழைக்காலக் கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் இடம்பெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

மாநிலங்களவை அமா்வுகள் காலை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு இடையேயான அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து வரும் ஏழாம் தேதி முதல் அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இன்று வெளியிட்டள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் மாநிலத்திற்குள் பயணியர் ரயில் போக்குவரத்தும் ஏழாம் தேதி முதல் செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஊரடங்கிலிருந்து பலவேறு தளா்வுகள் அறிவிக்கப்பட்டபோதிலும் முக கவசும் அணிவது தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது போன்றவை முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனை கருத்தில் கொண்டு அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

இன்று சென்னையில் செய்தியாளா்களிடம் பேசுகையில் அவா் இதனைத் தெரிவித்தாா் இதற்கான அறிவிப்பை முதலமைச்ச் விரைவில் வெளியிடுவார் என்றும் அமைச்ச் கூறினார்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார் பாரம்பரிய வழிமுறையில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான உணவே மருந்தாக இருக்கிறது என்பதை உண்ந்து பொதுமக்கள் இத்தகையை உணவு பொருட்களை உட்கொள்ள வேண்டுமென்றும் திரு வேலுமணி வலியுறுத்தியுள்ளார் ஊரடங்கு தளா்வு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பொது நூலகங்கள் தற்போது செயல்பட தொடங்கியுள்ளன விருதுநகள் மாவட்டத்தில் உள்ள மைய நூலகத்தில் பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதாக அந்த நூலகத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் தெரிவித்தார்

சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் வரும் ஏழாம் தேதி முதல் நேரடி விசாரணையை நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ஏ பி சாஹி தலைமையிலான நியாகக்குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

அடுத்தக்கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் பணிகள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ நாளை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் இந்த நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் சா்வதேச தேங்காய் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

பழவேற்காடு ஏரியில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் மீனவர்களும் பொதுமக்களும் பங்கேற்றதாக எமது செயதியாளர் தெரிவிக்கிறார்

இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்

டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சுற்றுலா தலத்திற்கு இ பாஸ் இல்லாமல் சென்றவா்கள் காவல்துறையினரால் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் வேலூர் மாவட்டத்தில் நீட் தோ்வுக்கான முன்னேற்பாட்டுப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக திரு ஜெயசந்திரபானு ரெட்டி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் சாா்பில் ஆயிரம் ரூபாய் மாதாந்திர பேருந்து கட்டண அட்டை விற்பனை இன்று தொடங்கியது

அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித்நாகல் இரண்டாவது கற்றுக்கு முன்னேறியுள்ளார்

அடுத்த மாதம் நடைபெறவிருந்த இப்போட்டியிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் விலகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் போட்டியிலிருந்து விலகியதற்கு தனிப்பட்ட பிரச்சினைகளே காரணம் என்று சென்னை அணியின் சுரேஷ் ரெய்னா கூறியுள்ளார்